இணைக்கும் எட்டு ரயில் சேவைகளை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்தார்

முழுவதம் நடைபெற்றது

சில மாநிலங்களில் பறவைக்காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள போதிலும் நன்கு சமைக்கப்பட்ட கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் சென்னை உட்பட குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியா நகரை நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கும் எட்டு ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் ஒரே இடத்திற்கு எட்டு ரயில்சேவைகள் தொடங்கப்படுவது இதுவே முதல்முறை என தெரிவித்தார் இதன்வாயிலாக ஒற்றுமைக்கான சிலையை காண ஏராளமானோர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார் கெவாடியா நகரம் உலகின் முக்கிய சுற்றுவாத்தலமாக மாறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வருங்காலத்தில் தினமும் சுமார் ஒரு லட்சும் மக்கள் இங்கு வருவார்கள் என்று ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் சென்னை வாரணாசி தாதா் தில்லி அகமதபாத் ரேவா நகரங்களில் இருந்து கெவாடியாவுக்கு இன்று ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மாநிலத்தில் ரயில்வே துறை சார்பில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் கெவாடியாவிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ரயில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வியாழக்கிழமை மாலை சென்னை வந்தடையும் சென்னையிலிருந்து கெவாடியா செல்லும் ரயில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி பத்து மூப்பதுக்கு புறப்பட்டு செவ்வாய்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு அந்த நகரை சென்றடையும் என்று ரயில்வேதுறை கூறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற இதற்கான தொடக்கவிழாவில் மாநில அமைச்சகர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

நாடு முழுவதும் வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்றதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் டாக்டர் அக்னனி கூறினார் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து செலுத்தும் பணி குறித்து திருச்சியில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தடுப்பூசியையும் போட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தடுப்பு மருந்துகள் பாதுகாப்பானவை என்று தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

தேசிய பாதுகாப்ப தன்னிறைவு சமுதாய நலன் ஆகியவற்றில் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு புரிந்த மொழியில் பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் தன்னிறைவை அடைய நாடு முயன்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முயற்சித்து வருவதாக கூறிய திரு அமித் ஷா அவர்களுக்கு வீடுகள் இலவச எரிவாயு இணைப்பு மின்சாரம் கழிவறை குழாய் மூலம் குடிநீர் ஆகிய வசதிகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான தலைமை வழிகாட்டி வருவதாக அவர் கூறினார் அதன் காரணமாக மிகக் குறைந்த இறப்பு விகிதம் பராமரிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்திய பொருட்களை வாங்கி நமது பொருளாதாரத்திற்கு மக்கள் உதவ வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் பறவைக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சில மாநிலங்களில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறு பரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசு மீண்டும் கேட்டுக்கொண்டுள்ளது

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்தியக்குழு நேரடியாக ஆய்வு செய்து கண்காணித்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது நன்கு சமைக்கப்பட்ட கோழி இறைக்சி மற்றும் முட்டைகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதொடர்பாக வரும் வதந்திகள் ஆதாரமற்றவை என்றும் மக்கள் இதனை நம்பவேண்டாம் என்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

இதனைபொட்டி சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி டிவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரத ரத்னா எம்ஜிஆர் மக்களின் இதயங்களில் குடிகொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார்

தமிழகம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இதன்மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ஒரு லட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஜி சங்கரின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பிஜேபியை வலுப்படுத்த அவர் முயற்சி மேற்கொண்டதாக கூறியுள்ள பிரதமர் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்து கொண்டுள்ளார்

வடகிழக்கு பருவமழை தென்மாநிலங்களிலிருந்து நாளை மறுநாள் முதல் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது